நடைபெறும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளாா்

சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ஒரு வட்சும் கோடி ருபாய்க்கும் கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வளைகுடா பகுதியை நாளை நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கப்பலிலிருந்து எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கவல்ல பிரமோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணை இன்று காலை வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுடன் நான்காவது கற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலன்களைப் பாதுகாக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வேளாண் சுட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பஞ்சாபை சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு திரு நரேந்திர சிங் தோமர் மற்றும் மத்திய அமைச்ச்கள் மூன்று குற்று பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ஒரு வட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அரசியலமைப்புச் சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டபடி இட ஒதுக்கீட்டுக் கொள்கை புதிய கல்வி கொள்கையில் பின்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இட ஒதுக்கீடு தொடர்பாக சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் கட்சிகள் தேவையின்றி மக்களிடையே சந்தேகங்களை பரப்பி வருவதாக அவர் கூறியுள்ளார் இட்டுதுக்கீட்டு பயனாளிகளுக்கான உரிமை பாதுகாக்கப்படுவதாகவும் அரசியல் அமைப்புச் சட்டத்தின் சலுகைகள் ஏதும் நீக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

யு ஜி சி நெட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் மூலமாக கல்லூரி படிப்புகளுக்கான இடஒதுக்கீடும் பேராசிரியர் பனி இடங்களுக்கான நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இதுவரை மத்திய அரசுக்கு இடஒதுக்கீடு தொடா்பான எந்த புகாரும் வரவில்லை என்றும் திரு ரமேஷ் பொனியால் நிஷாங் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பருவ நிலை மாற்றத்தைத் தடுக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் மக்கள் மற்றம் தொழிற்சாலைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்தழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் இந்தியா தன்னிச்சையாக கரியமில வாயு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் மாற்று எரிசக்தியை ஊக்குவித்து வருவதாகவும் அவா தெரிவித்தார் பருவநிலை மாற்ற சவாலை எதிர்கொள்ள தொழில்நுட்பத்தை திறம்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வலியுறுத்தினார் நாட்டில் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோா் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக மத்திய குகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இந்த புயல் குமி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியை நாளை நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை கன்னியாகுமரி பாம்பன் இடையே புயல் கரையை கடக்கும் என்றும் அது கூறியுள்ளது

புயல் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி துத்துக்குடி தென்காசி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனத்தது முதல் அதிகளமழை பெய்யக்கூடும் என்றும் அது தெரிவித்துள்ளது இதனையடுத்து பாம்பன் துறைமுகத்தில் ஏழாம் எண் எச்சரிக்கைக் கூண்டும் துத்துக்குடியில் ஆறாம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது புரெவி புயலை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரி தூத்துக்குடி தெள்காசி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

புயல் எச்சிக்கையை அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆட்சியர் திரு கேட்டுக்கொண்டுள்ளார் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிக்குச் செல்ல கற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புரெவி புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கப்பலிலிருந்து எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கவல்ல பிரமோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணை இன்று காலை வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ரஷ்ய நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டது அதிநவீன அம்சங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையை எந்த ஒரு தளத்திலிருந்தும் இதனை செலுத்தலாம் இந்திய பாதுகாப்புப் படைகளின் முப்படைகளிலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்தலாம் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது

பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் திரு ஜி சதிஷ் ரெட்டி கடற்படைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்

இந்த அறிவியல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கான போட்டிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுவதாக மத்திய அறிவியல் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் டாங்டர் ஜி நரஹரி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சில போட்டிகள் காணொாலி காட்சி வாயிலாக நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

உலகக்கோப்பை மகளிர் காவ்பந்துப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்களிடம் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது